ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

டிஜிட்டல் இண்டியா முழுமையாக மலர அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மத்திய அரசின் தலைமை கணக்கு தனிக்கை அலுவலகம் நல்லாட்சி மற்றும் வெளிப்படத் தன்மையை மேம்படுத்துவதில் முக்கியப் பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சரியான பணிகள் சரியான நேரத்தில் குறைந்த செலவில் நிறைவேற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதில் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை கணக்கு தனிக்கை அலுவலகம் சிறந்த முறையில் நிறைவேற்றி வந்திருப்பதாகவும் அவர் கூறினார் டிதிட்டல் விபத்தில் கணக்கு மற்றும் தனிக்கை என்ற மையக்கருத்து அடிப்படையில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மக்கள் பணத்தை செலவிடுவதில் பொறுப்புணர்வை அதிகரிக்க திறம்பட்ட புதிய தனிக்கை முறைகளை பயன்படுத்துவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது நவராத்திரி கொண்டாட்டங்களை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சக்தியின் வடிவமான அன்னை துர்க்கா தேவி ஒவ்வொருவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி வளம் மற்றும் அமைதியை கொண்டுவந்து சேர்க்கட்டும் என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நவராத்திரி முதல் நாளில் வழிபடப்படும் தேவி ஷைலபுத்ரிக்கான தோத்திர பாடல் ஒன்றையும் டுவிட்டரில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் அன்னை துர்கா தேவியின் அவதாரமான ஷைலபுத்ரி இயற்கையுடன் சம்பந்தப்பட்ட எளிமையின் வடிவமான தேவி என்றும் அவர் கூறியுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ரயில்வே ஊழியர்கள் மேலும் திறம்பட்ட முறையில் செயல்பட ஊக்கமளிப்பதாக போனஸ் அமையும் என்றும் அவர் கூறினார்

சமூக ஊடகங்களை பொருப்பான முறையில் பயன்படுத்துவது பற்றிய பேஸ்புக் நேரடி கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்ற அவர் இது கூட்டு முயற்சி என்பதால் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இதில் பங்குபெற வேண்டும் என்றார் முன்பெல்லாம் ஒரு சிலரின் கையில் மட்டுமே இருந்த ஊடகங்கள் தற்போது அனைவரும் பங்கேற்க கூடிய தளமாக மாறிவிட்டதையும் இன்று ஒவ்வொருவரும் தனிச் சேனல் வைத்துக் கொண்டு தங்களின் கருத்துக்களை உலக அளவில் பரப்ப முடிவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சமூக ஊடகங்களை மக்கள் நலனுக்காக பொருப்பான முறையில் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பதையும் அவர் எடுத்துக் கூறினார் ரஃபேல் ரக போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது தொடர்பான நடைமுறைகள் பற்றிய விவரங்களை மூடி முத்திரையிட்ட உறையில் வைத்து சமர்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தி உள்ளது ஆயினும் விமானத்தின் விலை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய விவரங்கள் இதில் இடம் பெறத் தேவையில்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான இதுபோன்ற பிரச்சனைகளை நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு

கே வேணுகோபால் கூறியபோது பிரச்சனை தொடர்பான மனுக்களில் இடம் பெற்றுள்ள குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் திரு எஸ்கே கவுல் திரு

எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் கூறியது நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி இரண்டு வழங்கறிஞர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் மறுத்து விட்டனர் புதுவை க்காதார அமைச்சச் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய மீன்வளத்துறைச் செயலர் திரு தருண் ஸ்ரீதரை சந்தித்து மீன்வளத்துறை தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசினார் மத்திய நீர்வளத்துறைச் செயலர் திரு

சிங்கையும் இன்று அவர் சந்தித்தார் நேற்று புதுடெல்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் திரு

நட்டாவை திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சந்தித்து புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு இரண்டாவது வளாகம் கட்டத் தேவையான நீதி வழங்க கோரிக்கை மனு சமர்பித்தார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் ஷர்மா விளையாட்டுத்துறைச் செயலர் திரு ராகுல் பட்நாகர் ஆகியோரையும் அவர் சந்தித்தார்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னையில் காணொளி காட்சி மூலம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

சென்னையில் இருந்து வடக்கு நோக்கி திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட ஆந்திரப் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும் இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நெரிசல் குறையும் என்றும் தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ராத்நிவாசில் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் திரு ஒய்எல்என் ரெட்டி எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குனர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை தனித்தனியே சந்தித்து இத்துறைகளின் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் அரசுப் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்களின் பயிற்சிக்கான இயந்திரங்களை முறையாக பராமரிக்கவும் தொழில் பிரிவுகளுடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் ஆசிரியர்கள்ஆன்லைன் படிப்புகளில் சேர்ந்து தகுதி மேம்பாடு பெறுவதை ஊக்குவிக்கவும் கல்லூரிகளில் ஆசிரியர்களின் திறமை குறித்து மாணவர்களிடம் கேட்டறிய நடைமுறை ஒன்றை உருவாக்கவும் உயர்கல்வித்துறை இயக்குனர் உடனான சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குனர் உடனான சந்திப்பில் தேசிய தகவலியல் மையத்தின் உதவியுடன் அரசு அச்சகத்தின் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தவும் அரசு அச்சக ஊழியர்களுக்கு அரவிந்தர் ஆசிரம அச்சகத்தில் பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக ராத்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை அரசுப் பொது மருத்துவமனையை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பார்வையிட்டு மருத்துவமனையின் செயல்பாடுகளை முறைப்படுத்த வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திருவி சுவாமிநாதன் கோரியுள்ளார் அரசு பொது மருத்துவமனையில் போதிய வசதிகள் மற்றும் மருந்துகள் இல்லை என பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து இன்று மருத்துவமனையை தாம் பார்வையிட்டதாகவும் பொதுமக்களின் புகார்கள் உண்மை என இதில் தெரிய வந்ததாகவும் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார்

புதுச்சேரி மத்திய பல்கலைக் கழகத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இருக்கை அமைக்கப்பட உள்ளது இதற்கான பல்கலைக்கழகத்தின் ஒப்புதலை பல்கலைக்கழக பதிவாளர் திரு சசிகாந்த தாஸ் புதுவை அரசின் வளர்ச்சி துறை ஆணையர் திருஅன்பரக விற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கருணாநிதி இருக்கைக்கான கருப்பொருள் நிர்வாக முறைகள் மற்றும் நிதித்தேவைகள் குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை வாக்கில் ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய ஆந்திர கரைப்பகுதியில் கோபால்பூருக்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே கரையைக் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரக் கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் உயிர் நீத்த தமிழகத்தின் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஜெகன் மறைவிற்கு திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர் ஜெகனின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசும் தமிழக அரசும் தேவையான நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்று இரங்கல் செய்தியில் அவர் கோரியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இண்டியா முழுமையாக மலர அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்